பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளார்

இனி விரிவான செய்திகள் தமிழகத்தின் வளர்ச்சி மற்றும் உள்கட்டமைப்புத் திட்டங்களில் அதிகளவில் முதலீடு செய்ய வருமாறு உலக நாடுகளை துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னையில் இன்று உலக இஸ்லாமிய பொருளாதார கூட்டமைப்பின் மாநாட்டை தொடங்கிவைத்துப் பேசிய அவர்

தமிழகத்தில் மேற்கொள்ளப்படும் முதலீடுகள் மிகவும் பாதுகாப்பானது என்று அவர் கூறினார் முதலீட்டுக்கான நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டு இருப்பதாகவும் நிறுவனங்கள் சுதந்திரமாக முடிவெடுத்து செயல்பட முடியும் என்றும் தெரிவித்தார் தமிழகத்தில் உள்ள திறன்மிக்க மற்றும் நம்பகத் தன்மை மிகுந்த பணியாளர்களை பயன்படுத்தி தங்களது தொழிலை மேம்படுத்தி மாநிலத்தின் வளர்ச்சிக்கு உதவிட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் மாநிலத்தில் உள்ள அபரிமிதமான தொழில் வாய்ப்புகளை வளமிக்க நாடுகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் துணை முதலமைச்சர் திரு ஒ பள்ளீர்செல்வம் அழைப்பு விடுத்தார்

உதயகுமார் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் இன்று நடைபெற்ற பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப்படையினர் காவல் மற்றும் தீயணைப்புத் துறையினர் சிறப்பு காவல்படையினர் செஞ்சிலுவை சங்கத்தினர் ஊர்க்காவல்படையினர் உள்ளிட்ட துறையினரையும் ஒருங்கிணைத்து மீட்பு நடவடிக்கைகள் அளிக்கப்பட்டு வருவதாகத் அனைத்து தெரிவித்தார் மீனவர்களுக்கு தகவல் அளிப்பதற்கு நவீன கருவிகளை விரைவில் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகக் கூறினார்

புவியரசு தெரிவித்துள்ளார்

முதல்கட்டமாக நான்கு கிலோமீட்டர் நீளத்திற்கு மின்வேலி அமைக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நவீன முறையில் அமைக்கப்படும் இந்த மின்வேலி காரணமாக யானைகள் அதை நெருங்கும்போது மின் அதிர்வுகள் ஏற்படும் என்றும் அதன் காரணமாக அவை திரும்பிச் செல்லும் என்றும் அமைச்சர் கூறினார் தமிழகத்தில் பொது விநியோகத் திட்டத்தில் தங்கு தடையின்றி மக்களுக்கு பொருட்கள் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உணவுத் துறை அமைச்சர் திரு தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் இன்று நடைபெற்ற பொது விநியோகத் திட்ட குறைதீர் நாளில் அவர் பேசினார்

இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பிரச்சினையில் மத்திய அரசு தலையிட வேண்டுமென்றும் வலியுறுத்தியுள்ளார் இலங்கை தமிழா்கள் பாதுகாப்பாக வாழ்வதை உறுதி செய்வதற்குத் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டுமென்றும் திரு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார்

திருநெல்வேலியில் டெங்கு மற்றும் பன்றிக் காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு முகாமில் கலந்து கொண்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் சிறு தொழில் தொடங்க அவர்களுக்கு கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதையொட்டி அந்த தொகுதிகளில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் ஈடுபட்டனர் நக்ஸலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ள எட்டு மாவட்டங்களுக்கு உட்பட்ட இந்த தொகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன

உடகங்கள் மற்றும் செய்தி நிறுவனங்கள் இதனை முழுமையாக பின்பற்ற வேண்டுமென்றும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது அரியலூர் மாவட்டம் சிறுகளத்தூர் கிராமத்தில் டெங்கு நோய் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி விஜயலட்சுமி இன்று ஆய்வு செய்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை பகுதியில் டெங்கு கொசு உற்பத்தியாகும் நிலையிலிருந்த வீடு

பொன்னையா உத்தரவிட்டார்

இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி நாளை சென்னையில் நடைபெறவுள்ளது முதல் இரண்டு போட்டிகளிலும் வெற்றிபெற்று இந்தியா தொடரை கைப்பற்றியுள்ளது ஐ எஸ் எஸ் கால்பந்து போட்டியில் கொல்கத்தா இன்று புனே அணியை எதிர்கொள்கிறது ப்ரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெற உள்ள ஆட்டங்களில் பாட்னா பெங்கால் அணியையும் மும்பை குஜராத் அணியையும் எதிர்கொள்கின்றன